தமிழகத்தின் வளர்ச்சிக்காகதேசிய ஜனநாயககூட்டணிபாடுபட்டுவருவதாகபிஜேபிகூறியுள்ளது தமிழகஅரகஊழிபா்களின் ஒய்வுபெறும் வயதஉயா்த்தப்பட்டுள்ளதுதோ்தல் அறிவிப்பாக இருந்தாலும் வரவேற்கதக்கதுஎனதிமுகதெரிவித்துள்ளது பெட்ரோல் டீசல் மீதானவரியைமத்தியஅரசுகுறைக்கவேண்டும் எனமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிவலியுறுத்தியுள்ளது சிவகாசிஅருகேபட்டாசுஆவையில் நேரிட்டவெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்குஎதிரான மூன்றாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாபத்துவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தின் வளா்ச்சிக்காகதேசிய ஜனநாயககூட்டணிஅரசுபாடுபட்டுவருவதாகபிஜேபி முத்தத் தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

திமுகமற்றும் காங்கிரஸ் கூட்டணிஆட்சிக் காலத்தில் சிறுதொழில் முனைவோா் மற்றும் விவசாயிகள் பல்வேறுபாதிப்புகளைசந்தித்தாகஅவர் குற்றஞ்சாட்டினார் ஹமல் புரியவேண்டும் என்றநோக்கிலேயேதிமுக காங்கிரஸ் கூட்டணிஆட்சிக்குவரமுயற்சிப்பதாகவும் அவர் குறைகூறினார் திமுகஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோதபெண்களுக்குபாதுகாப்பற்றகுழ்நிலைநிலவியதாகவும் அவர் குறிப்பிட்டா் தேவேந்திரகுலவேளாளா் சமூகத்தினாின் நீண்டநாள் கோரிக்கையைதேசிய ஜனநாயககூட்டணிதான் நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்துமாநிலங்களையும் வளர்ச்சிப் பாதைக்குகொண்டுசெல்வதேதேசிய ஜனநாயககூட்டணியின் நோக்கமாகும் என்றம் திருநரேந்திரமோடிகூறினார் பெட்ரோல் டீசல் மீதானவரிகளைமத்தியஅரசுகுறைக்கவேண்டும் என்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திருபிரகாஷ் காரட் கூறியுள்ளார் நேற்றுசென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தாா் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளைமுன்நிறுத்திதேர்தல் பிரச்சாரத்தைமேற்கொள்ளஉள்ளதாகவும் திருபிரகாஷ் காரட் தெரிவித்தார்

இதுதொடர்பாகநேற்றுஅவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் ஆதாயத்திற்காகஅஇஅதிமுகஅரசு இந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளதாககுறிப்பிட்டுள்ளார் அரசுஊழியர்களுக்குஎதிராகமேற்கொண்டநடவடிக்கைகளைஅவர்கள் மறக்கமாட்டார்கள் என்றும் திரு ஸ்டாலின் அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளாா் மேட்டுர் அணையின் உபரிநீரை நூறு வறண்டஏரிகளில் நிரப்பும் திட்டத்தைமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைக்கிறார்

இந்தியா பாகிஸ்தான் இடையேநடைபெற்ற இரானுவஅதிகாரிகள் நிலையிலானபேச்சுக்கள் குறித்தகூட்டறிக்கையை ஐ நா வரவேற்றுள்ளது

ஹிமாச்சலபிரதேசசுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுதொடங்குகிறது தில்லிஅரசின் நான்குசக்கரவாகனங்கள் அனைத்தும் அடுத்த ஆறு மாதத்திற்குள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களாகமாற்றப்படும் என்றுதுணைமுதலமைச்சர் திருமணீஷ் சிசோடியாஅறிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மழைநீர் சேகிப்பு குறித்தஒவியம் மற்றும் பேச்சுப் போட்டிகள் நேற்றுநடைபெற்றன

எஞ்சியவீரர்கள் சொற்பரன்னுக்குஆட்டமிழந்தனர்

இப்போட்டயில் இந்தியாடிராசெய்தால் உலகடெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டயின் இறுதிஆட்டத்திற்குமுன்னேறும் கிிக்கெட் ஹசாரேகோப்பைக்கானஒருநாள் விஜய் போட்டியில் தமிழகம் இன்று ஜார்க்கண்டைஎதிர்கொள்கிறது இந்தூரில் நடைபெறஉள்ள இப்போட்டிகாலைஒன்பதுமணிக்குதொடங்குகிறது

கேலோ இந்தியாகுளிகாலவிளையாட்டுப் போட்டி ஜம்மு கஷ்மீரில் இன்றுதொடங்குகிறது இந்தியன் கிராண்ட் ஃப்ரிதடகளசாம்பியன் போட்டியில் ஹீமாதாஸ் தங்கப் பதக்கம் வென்றார்

கோவாவில் நடைபெற்றுவரும் கால்பந்துபோட்டியில் கேரளாஅணி இன்றுஒருங்கிணைந்தவடகிழக்குஅணியைஎதிர்கொள்கிறது